தமிழக நெடுஞ்சாலை திட்டங்கள் தொடர்பாக மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் ஆவோசனை நடத்தினார் தமிழகத்தில் நெடுஞ்சாலைத் திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை களைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் உறுதியளித்துள்ளார்

சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் முன்னேற்றத்தை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது தமிழக நெடுஞ்சாலை திட்டங்கள் தொடர்பாக மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தினார் சென்னையில் நேற்று நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் தமிழகத்தில் நெடுஞ்சாலைத் திட்டங்கள் குறித்து முதலமைச்சருடன் விவாதித்ததாக கூறினார் நெடுஞ்சாலைத் திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தும் போது ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வுகாணப்படும் என முதலமைச்சர் தம்மிடம் உறுதியளித்துள்ளதாக கூறிய திரு நிதிள் கட்கரி கூடுவாஞ்சேரி செட்டிப்புண்ணியம் நெடுஞ்சாலை விரிவாக்கம் குறித்தும் முதலமைச்சருடன் ஆலோசித்ததாக தெரிவித்தார் சென்னை துறைமுகத்திலிருந்து புறநகர் பகுதியை இணைக்க ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் இரண்டு அடுக்கு மேம்பாலம் கட்ட மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் இந்நோய்த் தொற்றுக்கு எதிரான தயார்நிலை மற்றும் உரிய நடவடிக்கைகளை உறுதி செய்வது குறித்து மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாங்டர் ஹர்ஷ்வர்தன் காணொலி காட்சி வாயிலாக நேற்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கருடன் ஆய்வு நடத்தினார்

தமிழகத்தில் ஆரோக்கிய சேது செயலி மற்றும் நோய்த்தொற்று பரவல் அதிகமாக உள்ள இடங்களை கண்டறியும் தொழில்நுட்ப பயன்பாட்டையும் மத்திய அமைச்சர் வெகுவாக பாராட்டினார் இந்நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக மாநில அரசு மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகளையும் குறிப்பிட்ட அமைச்சர் அதே நேரத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் சேலம் கோவை ஆகிய மாவட்டங்களில் நோய் தாக்கம் அதிகமாக இருப்பது குறித்து கவலை அளிப்பதாகவும் கூறினார்

இந்நோய்த் தொற்றுக்கு எதிரான பிரதமரின் மக்கள் இயக்கத்தை பொது மக்களிடம் கொண்டுசெல்வதற்காக தமிழக அரக மேற்கொண்டுவரும் பல்வேறு நடவடிக்கைகளையும் மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் மத்திய அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர்

இந்த வயதில் இருப்பவர்களுக்கு நோய்த்தாக்கம் அதிகமாக இருப்பதாகவும் மாநிலத்தில் இதுவரை நிகழ்ந்த உயிரிழப்புகளில் முப்பது சதவீதத்தினர் இந்த வயதினர் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் ஏற்களவே அமைக்கப்பட்டுள்ள நிர்வாகக்குழுவை உடனடியாக மாற்றியமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தென்மாவட்டங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகக்குழுவில் இடமளித்து மக்கள் பிரதிநிதிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தனை தாம் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்களுக்கும் மாநிலத்தில் உள்ள மலைப்பகுதிகளுக்கு செல்பவர்களுக்கும் இ பாஸ் கட்டாயம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த பதிவு முறையை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றபோது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் ஊரடங்கிலிருந்து பல்வேறு தளர்வுகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் மாநிலங்களுக்குள் பயணிக்க இ பாஸ் பெறவேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார் நேரத்தில் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருகை தருவோரும் அதே மலைப்பகுதிகளுக்குச் செல்லும் சுற்றுலாப் பயணிகளும் கட்டாயம் இ பாஸ் பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் இதையடுத்து இந்த வழக்கை முடித்துவைத்து தலைமை நீதிபதி திரு ஏ பி சாஹி தலைமையிலான முதன்மை அமர்வு உத்தரவிட்டது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் முன்னேற்றத்தை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொடர்பாக மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளால்இந்நிறுவனங்கள் மேலும் பல உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் இந்த நிறுவனங்களுக்கு வழங்கிவரும் கடன்கள் உரிய வகையில் சென்று சேருவதை மத்திய நிதியமைச்சகம் கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று பொதுக் கூட்டத்தில் பேசினார் ராஷ்டரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பெய்துவரும் மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடதமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய களமழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஹாங்காங் மற்றும் தாய்வாள் விவகாரத்தில் சீனா தனது வாக்குறுதியை மீறிவிட்டதாக அமெரிக்கா குற்றம்சாட்டியுள்ளது

இந்தியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்துகொண்ட கூட்டம் நேற்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது முறைகேடு வழக்கில் தில்லி பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு யோகேஷ் தியாகி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் நாகை மாவட்டம் கீழையூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சுனாமி மற்றும் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களை கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் நேற்று வழங்கினார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களுரு அணியை வென்றது

இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு துபாயில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது கஜகஸ்தானில் நடைபெற்றுவரும் அஸ்தானா ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர் திவிஜ் சரண் பிரட்டனின் லூகே பாம்பிரிட்ஜ் இணை ஆஸ்திரேலியாவின் மேக்ஸ் புர்செல் லூகே சாவில்லி இணையை எதிர்கொள்கிறது